மண்டலங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

அனுமதி அளிக்கப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

கூறியுள்ளார்

நடத்தப்படவில்லை என தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யப் பிரத சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப் பேரவைத் தேர்தலுக்னன இறதி வேட்பாளர் பட்டியலை பிஜேபி இன்று வெளியிட்டுள்ளது

இந்த நோய் தொற்று அதிகமாக னணப்படும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடள் இன்று காணொலிவாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட அவர் குறுகிய கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களை ஏற்படுத்தி நோய் பரவலை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

நம்நாட்டில்தான் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் குறைவாக உள்ளது என்று அவர் கூறினார் மகாராஷ்டிரா மற்றும் மத்தியப்பிரதேசத்தில் இந்த நோய் தொற்றுப் பரவல் அதிகரித்து வருவது குறித்து அவர் கவலை தெரிவித்தார் இதளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார்

தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்வோரின் என்னிக்கை அதிகரித்து வருவது குறித்து அவர் பாராட்டுத் தெரிவித்தார் முகக்கவசும் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது கனதாரத்தை பேனுவது போன்றவை முழுமையாக கடைபிடிக்கப்படுவது குறித்து விழிப்புனர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்

வெளிநாடுகளுக்கு தரமான மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுவதையும் அரசு கண்கானித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

அண்டை நாடுகளுக்கும் தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டு உலக அளவில் நோய் தொற்றை தடுப்பதற்கு இந்தியா முயந்சி எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

உலகின் ஒட்டுமொத்த கற்றுச் சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகானும் வகையில் ஒருங்கிணைந்த கற்றுச் குழல் கட்டமைப்பு நிர்வாகத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உலக நாடுகளைக் கேட்டுக் கொண்டுள்ளார்

கோவிட் பெருந்தொற்றிற்கு மட்டுமல்ல அனைத்து பேரிடர் காலங்களிலும் உலக நாடுகள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறத்தினார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த அவர் பெருந்தொற்று காரணமாக ஏற்படும் இறப்பு இரண்டு சதவீதத்திற்கும் குறைவாகவே இருப்பதாகவும் கூறினார்

ரயில் நிலையங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று ரயில்வேதுறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று எழுத்தப் பூர்வமாக அளித்த பதிலில் இதைத் தெரிவித்த அமைச்சர் ரயில்வேதுறையே அனைத்து ரயில் நிலையங்களையும் நிர்வகிக்கும் என்றும் கூறினார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமளையில் இந்த நோய் தொற்றுக்கான சிகிச்சைப் பிரிவிளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தடுப்பு மருந்தை தகுதிவாய்ந்த அனைவரும் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்தார்

இதற்கிடையே மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுக் திறனாளிகளுக்கு தபால் வாக்கு செலுத்த அனுமதி வழங்கிய சட்டப் பிரிவுகளை எதிர்த்து திமுக தாக்கல் செய்த மனுவிளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது விவசாயிகள் நலனை காக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று அக்கட்சியிள் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று திருவையாறில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் விவசாயிகளுக்கு தங்குதடையின்றி நீர் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து உரிய நிவாரணத்தையும் பெற மாநில அரசு தவறிவிட்டதாக அவர் குறைகூறினார் மக்கள் நலனுக்காக என்றென்றும் குரல் கொடுக்கும் கட்சியாக திமுக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தளி தொகுதியில் டாக்டர் நாகேஷ் குமாரும் உதகமண்டலத்தில் திரு போஜராஜனும் விளவங்கோட்டில் திரு ஜெயசீலனும் போட்டியிடுகின்றனர்

பெடரேஷன் கோப்பைக்காள தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் தளலஷ்மி தங்கப்பதக்கம் வென்றார்

ஆடவர் நீளம் தாண்டுதலில் புதிய தேசிய சாதனையை படைத்த கேரளாவின் முரளி புரீசங்கர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதிபெற்றார்